பெண்களுக்கு சாதாரண கட்டணத்திலான நகரப் பேருந்துகளில் இலவசமாக பயணம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது தனியார் மருத்துவமனைகளில் கோவிட் நோய் சிகிச்சை பெறுவதற்கான செலவை தமிழக அரசு காப்பீட்டுத் திட்டத்தின்கீழ் ஏற்கவுள்ளது தமிழகத்தில் கோவிட் நோய் பரவலை கட்டுப்படுத்த கூடுதல் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவப் பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர்களுடனான கலந்துரையாடலில் முதலமைச்சர் கூறியுள்ளார் தமிழக அரசின் புதிய தலைமைச் செயலாளராக மூத்த ஐ ஏ எஸ் அதிகாரி திரு இறையன்பு நியமிக்கப்பட்டுள்ளார் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க இந்திய மல்யுத்த வீரர் சுமித் மாலிக் தகுதி பெற்றுள்ளார் இனி விரிவான செய்திகள் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று பதவி ஏற்றதும் ஐந்து முக்கிய அரசாணைகளை பிறப்பித்துள்ளார்

மேலும் பணிபுரியும் பெண்கள் உயர்கல்வி பயிலும் மாணவிகள் உட்பட அனைத்து பெண்களும் தமிழகம் முழுவதும் உள்ள அரசு போக்குவரத்துக் கழகங்களின் சாதாரண கட்டண நகரப் பேருந்துகளில் கட்டணம் இல்லாமலும் பேருந்து பயண அட்டை இன்றியும் நாளை முதல் பயணம் செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது

கோவிட் பெருந்தொற்றால் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவோரின் மருத்துவக் கட்டணத்தை காப்பீட்டுத் திட்டத்தின்கீழ் அரசே ஏற்கவும் திரு மு க ஸ்டாலின் ஆணை பிறப்பித்துள்ளார் திரு மு க ஸ்டாலின் தேர்தல் பரப்புரையின்போது

தீர்வு காணப்படும் என அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற புதிய திட்டத்தை செயல்படுத்த ஒரு தனித்துறையை உருவாக்கவும் ஒப்புதல் அளித்துள்ளார் இந்தத் துறைக்கு ஐ ஏ எஸ் அதிகாரி திருமதி ஷில்பா பிரபாகர் சதீஷ் நியமிக்கப்பட்டுள்ளார்

சென்னை காஞ்சிபுரம் கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் நோய்த் தொற்று அதிக அளவில் இருப்பதை சுட்டிக் காட்டிய முதலமைச்சர்

தமிழக மக்களின் வாழ்வாதாரம் மற்றும் வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு உள்ளதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் அரகத்துறை உயரதிகாரிகள் கோவிட் பரவல் நிலை குறித்து உடனுக்குடன் அரகக்கு தெளிவாக தெரிவித்து உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார்

தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார் இக்கூட்டத்தில் அமைச்சர்கள் திரு மா சுப்பிரமணியன் திரு கே என் நேரு திரு பெரியகருப்பன் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் புதிய தலைமைச் செயலாளர் திரு இறையன்பு சுகாதாரத்துறை முதன்மை செயலர் திரு இராதாகிருஷ்ணன் காவல்துறை தலைவர் திரு திரிபாதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தமிழக அரசின் புதிய தலைமைச் செயலாளராகமூத்த ஐ அஏ எஸ் திரு வெ இறையன்பு நியமிக்கப்பட்டுள்ளார் தலைமைச் செயலாளராக பதவி வகித்த திரு ராஜீவ் ரஞ்சன் தமிழ்நாடு செய்தித் தாள் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராக மாற்றப்பட்டுள்ளார் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினுக்கு உதவும் வகையில் நான்கு மூத்த ஐ ஏ எஸ் அதிகாரிகள் அவரது செயலாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர்

முதல்வரின் முதன்மைச் செயலாளராகவும் தமிழ்நாடு மருத்துவ சேவைக் கழக மேவாண்மை இயக்குநர் டாக்டர் உமாநாத் அருங்காட்சியகங்கள் துறை ஆணையர் திரு எம் எஸ் சண்முகம் தொழில்துறை ஆணையர் திருமதி அனு ஜார்ஜ் ஆகியோர் முதலமைச்சரின் செயலாளர்களாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர்

சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற எளிய விழாவில் தமிழக ஆளுநர் திரு பள்வாரிலால் புரோஹித் அவருக்கு பதவிப் பிரமாணமும் ரகசியக் காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார்

இந்நிகழ்ச்சியில் திமுக கூட்டணிக் கட்சிகளின் தலைவர்கள் அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு ஒ பன்னீர் செல்வம் திரு ஜி பா திரு இலகணேசன் மக்கள் நீதி மய்யம் தலைவர் திரு கமல் ஹாசன் சென்னை உயர்நீதிமன்றத் தலைமை நீதிபதி திரு சஞ்சீப் பானர்ஜி மற்றும் நீதிபதிகள் தலைமைச் செயலாளர் திரு ராஜீவ் ரஞ்சன் மற்றும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திரு மு க ஸ்டாலின் இன்று முதலமைச்சராக பதவிப் பிரமாணம் எடுத்துக் கொண்டதைத் தொடர்ந்து அவர் கோபாவபுரம் இல்லத்திற்கு சென்று மறைந்த முன்னாள் முதலமைச்சரும் அவரது தந்தையுமான மு கருணாநிதியின் திருவுருவப் படத்திற்கு அஞ்சலி செலுத்தி தமது தாயாரின் ஆசிகளை பெற்றுக் கொண்டார் அதைத் தொடர்ந்து சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள திமுக நிறுவனர் அறிஞர் அண்ணா மற்றும் கலைஞர் கருணாநிதி நினைவிடத்திற்கு சென்று அவர் அஞ்சலி செலுத்தினார்

க ஸ்டாலின் மற்றும் தமிழக புதுவை முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு என் ரங்கசாமி ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் பிரதமர் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் இரு தலைவர்களுக்கும் தனித் தனியாக தமது வழத்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் தமிழக சுட்டப் பேரவையில் பா ம க ஒரு ஆக்கப்பூர்வ எதிர்க்கட்சியாக செயல்படும் என்று அக்கட்சியின் நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார்

விடர்சனம் செய்தல் ஆக்கப்பூர்வமான யோசனைகளை கூறுதல் போன்ற இலக்கணங்களுக்கு ஏற்ப தமது கட்சி செயல்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் முதலமைச்சராக என் ஆர் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு ரங்கசாமி இன்று பதவியேற்றுக் கொண்டார் அவருக்கு துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்திரராஜன் பதவிப் பிரமாணம் செய்து வைத்தார் அஇஅதிமுக வில் புதிய பதவி நியமனங்கள் மேற்கொள்ள தடை விதிக்கக் கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவிற்கு பதிலளிக்க அக்கட்சியின் அவைத் தலைவர் திரு மதுசூதனன் ஒருங்கிணைப்பாளர் திரு ஓ பன்னீர் செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆகியோருக்கு சென்னை நகர உரிமையியல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திண்டுக்கலை சேர்ந்த அஇஅதிமுக உறுப்பினர் ஒருவர் தாக்கல் செய்த மனுவில் கட்சியின் விதிப்படி பொதுச் செயலாளர் அதன் உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்றும் இந்த விதியை திருத்த மடியாது என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்தியத் தேர்தல் ஆணையத்திடம் விரைவில் உட்கட்சித் தேர்தல் நடத்துவதாக உறுதி அளித்தும் இன்னும் தேர்தல் நடத்தப்படவில்லை என்று அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது

அஇஅதிமுக பிரமுகர்களில் ஒருவரும் முன்னாள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் சி விஜயபாஸ்கருக்கு கோவிட் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இத்தகவலை தமது டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள அவர்

இந்தியாவின் முன்னணி மல்யுத்த வீரர் சுமித் மாலிக் டோக்கியோவில் நடைபெற உள்ள ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளார்

ஆடவர் பிரிவில் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெறும் நான்காவது வீரர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது